செயற்கைக்கோள் அழிக்கும் திறன் வாய்ந்த நான்காவது உலக நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

மலேசியா இப்போ நகரில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

நாட்டு மக்களிடையே இன்று தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இதன் மூலம் இந்தியா வான்பாதுகாப்பு மண்டல கட்டமைப்பு உயர்நாடுகளின் பட்டியிலில் இடம்பிடித்துள்ளதாக எடுத்துரைத்தார்

இந்த நடவடிக்கை எந்த நாட்டையும் அச்சுறுத்த அல்ல என்று எடுத்துரைத்த பிரதமர் இது நாட்டின் நலனுக்கானது என சுட்டிக்காட்டினார் நாட்டின் பாதுகாப்பு பொருளாதாரம் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு மிஷன் சக்தி ஒரு முக்கிய அடித்தளமாகும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு விஞ்ஞானிகளை இந்த வெற்றிக்காக பாராட்டு தெரிவித்தார்

வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று மாலை வரை நடைபெறும் என்பதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களின் விபரங்கள் இன்று இரவு வெளியாகும் வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அதன் பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

திருச்சி மக்களவை தொகுதியில் நடைபெற்ற வேட்புமனுக்கள் பரிசீலனையில் தேமுதிக வேட்பாளர் டாக்டர்

பியூஷ் கோயல் காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை தெரிவிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் துாத்துகுடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் இலவச மின்சாரம் ஆகியவற்றை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி வளம் இதற்கு தடையாக இருக்காது என்றும் எடுத்துரைத்தார்

இன்று மாலை நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிஜேபிக்கு ஆதரவு திரட்டுகிறார்

நரேந்திரமோடி மீண்டும் பிரதமராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மரகதம் குமரவேல் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற வேட்பாளர் எஸ்

க ஸ்டாலின் பெரியகுளத்தில் இன்று அதன் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சரவணகுமார் தேனி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு

இளங்கோவன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து வாக்குகள் சேகரித்தார்

முதல்கட்ட விசாரணையில் இந்த பட்டறை உரிய உரிமங்களுடனே செயல்பட்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

லோக்பால் தலைவர் நீதிபதி பினாகி சந்திரகோஷ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

மற்றொரு போட்டியில் போலந்து ஜப்பானை எதிர்கொள்கிறது